தமிழக சுட்டப்பேரவைத் தேர்தலுக்கான பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது அஸ்ஸாம் மற்றும் மேற்குவங்க மாநிலங்களிலும் தேர்தல் பிரச்சாரம் விறுவிறுப்படைந்துள்ளது

அமெரிக்க அதிபர் திரு ஜோ பைடன் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார்

ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரைக் கைப்பற்றியது

அஇஅதிமுக திமுக பிஜேபி காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் அஇஅதிமுக இணை ஒருங்கிணைப்பாளர் திரு எடப்பாடி பழனிசாமி சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் நேற்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு பேசினார்

அம்மாணவர்களுக்கான கல்விக் கட்டணத்தையும் அரசே செலுத்தி வருவதாக அவர் கூறினார்

காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் திரு ராகுல்காந்தி சென்னை மற்றும் சேலம் மாவட்டத்தில் நேற்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு பேசினார் சரக்கு மற்றும் சேவைவரி விதிப்பினால் தொழில் துறையினர் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் மத்திய அரசு கொண்டுவந்துள்ள வேளாண் சட்டங்களுக்கு எதிராக அஇஅதிமுக அரசு ஏன் குரல் எழுப்பவில்லை என்றும் திரு ராகுல்காந்தி கேள்வி எழுப்பினார் திமுக தலைவர் திரு முகஸ்டாலின் ஈரோடு மற்றும் சேலம் மாவட்டங்களுக்கு உட்பட்ட பகுதிகளில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு பேசினார் அஇஅதிமுக அரசு மாநில உரிமைகளை பாதுகாக்க தவறிவிட்டதாக குற்றம் சாட்டினார் புயல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தமிழகத்திற்கு போதிய நிவாரண உதவியை மத்திய அரசிடமிருந்து பெறக்கூட அஇஅதிமுக அரசால் இயலவில்லை என்று அவர் தெரிவித்தார் பிஜேபி மாநில துணைத் தலைவர் திரு விபிதுரைசாமி நாமக்கல்லில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார்

தமிழர்களுக்கும் தமிழுக்கும் எதிராக திமுக செயல்படுவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் பா ம க இளைஞரணித் தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் மக்கள் நீதி மய்யத்தின் தலைவர் திரு கமலஹாசன் அமுக கட்சியின் பொதுச் செயலாளர் திரு டி டி வி தினகரன் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் ஆகியோரும் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர் சுட்டப்பேரவை தேர்தலுக்கான முன்னேற்பாடுகள் குறித்து தமிழக தலைமைத் தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரதா சாஹூ மாவட்ட ஆட்சியர்களுடன் காணொலிக் காட்சி வாயிலாக நேற்று ஆவோசனை மேற்கொண்டார் இந்தக் கூட்டத்தில் தேர்தல் பாதுகாப்பு வாக்குச்சாவடி மையங்களில் ஏற்படுத்த வேண்டிய பல்வேறு வசதிகள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

தேர்தல் பறக்கும் படையினர் கண்காணிப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தி உரிய ஆவணங்களின்றி கொண்டு செல்லப்படும் பணம் மற்றும் பொருட்களை பறிமுதல் செய்து வருகின்றனர் அஸ்ஸாம் மாநிலம் பாரக் பள்ளத்தாக்கு பகுதியில் பல்வேறு அரசியல் கட்சிகளின் தேர்தல் பிரச்சாரம் விறுவிறுப்பு அடைந்துள்ளது இப்பகுதியில் உள்ள சட்டப்பேரவை தொகுதிகளில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளுக்கும் மகா கூட்டணி கட்சிகளுக்குமிடையே நேரடி போட்டி நிலவுகிறது பிஜேபி காங்கிரஸ் உள்ளிட்ட முக்கிய அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் மற்றும் வேட்பாளர்கள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர்

மேற்குவங்க மாநிலத்தில் இரண்டாம் கட்ட தேர்தல் பிரச்சாரம் விறுவிறுப்படைந்துள்ளது

வாக்குப்பதிவு நடைபெறுவதையொட்டி பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன வாக்குப்பதிவு சுதவீதத்தை அதிகரிக்கும் வகையிலும் தேர்தல் நேர்மையாகவும் சுதந்திரமாகவும் நடைபெறும் வகையிலும் பல்வேறு நடவடிக்கைகளை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டு வருகிறது

ஐ நா பாதுகாப்பு படைக்கு இந்தியா நீண்ட காலமாக ஆதரவு வழங்கி வருவதாக அதன் பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கான பொதுச்செயலாளர் திரு ஜீன் பியரி லாக்ராய்க்ஸ் தெரிவித்துள்ளார்

வசந்த காலத்தை வரவேற்கும் விதத்தில் வண்ணங்களை வாரி இறைத்து கொண்டாடப்படும் ஹோலிப்பண்டிகை இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது தீமைகளை நன்மை வெற்றிக் கொள்ளும் விழாவாகவும் இது கொண்டாப்படுகிறது சமூகத்தில் சாதி மத இன பாகுபாடின்றி அனைவரும் மிக உற்சாகத்துடன் இந்தப் பண்டிகையை கொண்டாடி வருகின்றனர் இந்நாளையொட்டி குடியரகத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் சமூக நல்விணக்கத்தை வலியுறுத்தும் இந்த திருவிழாவை மிகுந்த மகிழ்ச்சியுடன் மக்கள் கொண்டாட தமது வாழ்த்துக்களைத் தெரிவித்துள்ளார் ஒற்றுமை அமைதி மற்றும் நல்லிணக்கத்தின் மூலம் புதிய இந்தியா கட்டமைக்கப்பட்டு வருவதற்கு இதுபோன்ற விழாக்கள் உறுதுணை புரிவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் ஆசியாவிலேயே சிறந்த வனப் பாதுகாவலருக்கான சர்வதேச விருது ராஜாஜி புலிகள் சரணாலயத்தில் பணிபுரியும் வன அலுவலர் திரு மகேந்திர கிரிக்கு கிடைத்துள்ளது இந்த விருது பெற்றுள்ள வன அலுவலருக்கு மத்திய கற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜ்வடேகர் பாராட்டு தெரிவித்துள்ளார் வன பாதுகாப்பிற்காக அவர் அளித்த சிறந்த பங்களிப்பிற்காக இந்த விருது கிடைத்துள்ளதாக அமைச்சர் தனது பாராட்டு செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் ஜம்மு காஷ்மீரில் உள்ள ஸ்ரீநகர் விமான நிலையத்தில் இருந்து இரவு நேர பயணிகள் விமான போக்குவரத்து சேவை தொடங்கியது இத்தொடர்பாக ஸ்ரீநகரில் செய்தியாளர்களிடம் பேசிய இந்திய விமான நிலைய ஆணையத்தின் இயக்குனர் திரு சந்தோஷ் தோக்கே இதனை தெரிவித்தார்

மியான்மர் ராணுவத்தின் செயல் முற்றிலும் மூர்க்கத்தனமானது மோசமானது என்று குறிப்பிட்டுள்ளார் இந்தத் தாக்குதலுக்கு இங்கிலாந்து

தோல்வியடைந்தது